வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க சமுக இடைவெளியை பராமரிப்பது மட்டுமே வழி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி குறிப்பிட்டார் நாட்டின் அத்தியாவசியப் பண்டங்கள் தட்டுப்பாடு ஏதும் இன்றி தொடர்ந்து கிடைக்கும் என்பதால் மக்கள் பீதியடையத் தேவையில் என்று மத்திய அமைச்சரவை உறுதிபடத் தெரிவித்துள்ளது அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

மக்கள் வெளியே வராமல் வீட்டிற்குள் தங்கி இருப்பதே கொரோனா வைரசை எதிர்க்க திறம்பட்ட வழி என்றும் மக்களுக்கு இடையில் சமூக இடைவெளிதான் முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் மக்கள் அவ்வப்போது கைகளை கழுவிக் கொண்டு தனிநபர் சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும் என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

ஒப்பந்த ஊழியர்கள் பணியில் இருப்பதாகவே கருதப்பட்டு ஊதியம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டு மக்களுக்கு சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று எல்பிஜி நிலவரங்களை மறு ஆய்வு செய்தார் எல்பிஜி வினியோகத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களை கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் பெட்ரோலியத் துறையின் கீழ் வரும் செயல்பாடுகளிலும் சமுக இடைவெளி முறையாக கடைபிடிக்கப்படுவதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார்

உணவுப் பதனீட்டு நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் தடையின்றி மக்களுக்கு கிடைப்பதையும் மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என மத்திய அரசின் தொழில் பெருக்கத் துறைச் செயலர் திரு குருபிரசாத் மஹாபாத்ரா கடிதத்தில் கூறியுள்ளார் கட்டுமான தொழிலாளர் மேல் வரி சட்டத்தின் கீழ் தொழிலாளர் நல வாரியங்களால் வசூலிக்கப்பட்ட நிதியில் எஞ்சியுள்ள பகுதியை கட்டுமான தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றுமாறு மத்திய அரசு மாநிலங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இது குறித்து மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்வார் இன்று மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் பல்வேறு மாநிலங்களின் கட்டுமான தொழிலாளர் நல வாரியங்களில் மூன்றரை கோடிப் பேர் பதிவுபெற்றள்ளனர்

கொரோனா வைரசைக் கட்டுப்படுத்த பரவலான மருத்துவ பரிசோதனைகள் தேவை என உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ள நிலையில் குறைந்த செலவில் துல்லியமான முடிவுகளை வழங்கக் கூடிய பரிசோதனை முறைகளை கண்டுபிடிக்கும் பணிகளில் மத்திய உயிரணு மற்றும் மூலக்கூறு உயிரியல் மையம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது

மிஸ்ரா தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரஸ் நிலவரங்கள் மற்றும் தேசிய அளவிலான ஊரடங்கை கருத்தில் கொண்டு இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் மற்றும் தலைமைப் பதிவாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது

ருத்ரே கவுடு சுற்றறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு

இன்று புதுச்சேரியில் வி

மக்களவை உறுப்பினர் திரு

பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களும் நன்கொடை வழங்க முன்வரவேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மாநில அரசுக்கு நிதி உதவி வழங்க ஆந்திரா மற்றும் தெலுங்கானா அரசுகளிடம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

நாராயணசாமி தெரிவித்தார்

மாஹேயில் கொரோனா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக கண்டறியப் பட்டவருக்கு மாஹே அரசு மருத்துவமனையின் தனி வார்டில் வைத்து சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் ஏனாமில் கொரோனா தாக்குதல் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் ஒருவர் காக்கிநாடா மருத்துவமனையின் தனிமை வார்டில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் கொரோனா வைரஸால் உயிரிழப்பு எதுவும் இல்லை என்றாலும் நோய் பரவல் அடுத்த கட்டத்தை எட்டுவதை தடுக்க நடப்பு நிலவரங்களை மக்கள் தீவிரமாக எடுத்துக் கொண்டு வீட்டிற்குள்ளேயே தங்கி இருத்தல் அவசியம் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார்

ஆயினும் துறை ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணிபுரிய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உணவுப் பொருட்கள் பால் காய்கறி எல் பி

உரிய காரணம் இன்றி இரு சக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்கள் மீது இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க சமுக இடைவெளியை பராமரிப்பது மட்டுமே வழி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் அத்தியாவசியப் பொருட்கள் பற்றாக்குறை இன்றி தொடர்ந்து கிடைக்கும் என்று மத்திய அமைச்சரவை உறுதிபடத் தெரிவித்துள்ளது

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்